ஜோதிராதித்யா சிந்தியா இன்று பாரதிய ஜனதாவில் சேர்ந்துள்ளார் மக்களவைத் தலைவர் திரு

க்களின் இடைநீக்கத்தை விலக்கிக் கொண்டுள்ளார்

புதுச்சேரியில் அனைத்து தரப்பினரும் இணைந்து நாட்டின் சிறந்த யூனியன் பிரதேசமாக மேம்படுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் நேற்று காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா இன்று புதுடெல்லியில் பிஜேபி தலைவர் திரு நட்டா முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கட்சிக்கு வந்திருப்பதாக திரு

பி நட்டா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் இந்தியாவின் எதிர்காலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் கையில் தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் காங்கிரஸ் பழைய காங்கிரசாகவே இல்லை என்றும் திரு சிந்தியா தெரிவித்தார் இனியும் அக்கட்சியில் நீடித்தால் மக்களுக்கு சேவை புரியும் குறிக்கோளை எட்ட இயலாது என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் பிஜேபி ஆகிய இரு கட்சிகளும் தத்தம் எம்எல்ஏ க்களை கட்டுக்குள் வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன பிஜேபி எம்எல்ஏ க்கள் அரியானா மாநிலத்தின் குருகிராம் நகரிலும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெய்பூரிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பெங்களுரில் தங்க வைக்கப்பட்டுள்ள சிந்தியா ஆதரவு எம்எல்ஏ க்களை சந்தித்து பேசுவதற்காக முதலமைச்சர் திரு கமல்நாத்தின் நம்பிக்கைக்குரிய தலைவரான திரு சஜ்ஜன் குமார் வர்மா பெங்களுருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் அரசுக்கு பெரும்பான்மை இருப்பதாகவும் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்

ஓம் பிர்லா விலக்கிக் கொண்டுள்ளார்

அதீர் ரஞ்சன் சவுத்ரி அவையில் வேண்டுகோள் விடுத்தார் அவையின் மாண்புகளை கட்டிக்காக்கும் அதே வேளை ஜனநாயக பொறுப்புகளை நிறைவேற்ற உறுப்பினர்களை அனுமதிக்க வேண்டியதும் அவசியம் என்றும் அவர் கூறினார் விவாதங்களுக்கு பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர்களின் இடைநீக்கத்தை விலக்கிக் கொள்வதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் முன்மொழியஅவை அதை ஏற்றுக் கொண்டது

முன்னதாக மக்களவையின் சபாநாயகர் அறையில் அவையின் அலுவல்களை சுழுகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது

அஸ்ஸாம் தவிர இதர எல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் மக்கள்தொகை கணகெடுப்பு பணிகளுடன் சேர்த்து தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புதுப்பிக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்து கவலை வெளியிட்டுள்ள மாநிலங்களுடன் மத்திய அரசு பேசி வருவதாகவும் இன்று மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டது

தெரிவித்துள்ளார்

கொரோனோ வைரசால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் வழங்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார் அரசின் முயற்சிகளை எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் பாராட்டி தங்களின் ஆலோசனைகளையும் வெளியிட்டனர்

மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சிறப்பு செயலர் திரு சஞ்சீவ குமார் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார்

சஞ்சீவ குமார் கேட்டுக் கொண்டார் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வசதியை இவர்கள் பணிபுரியும் நிறுவனங்கள் இவர்களுக்கு வழங்கும் என்று அவர் மேலும் கூறினார் கொரோனோ வைரஸ் பரவாமல் தடுக்க ரயில்வே துறை நாட்டின் ரயில்வே கட்டமைப்பு முழுவதிலும் கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்து ஊழியர்களையும் உஷார் படுத்தி உள்ளது ரயில்வே கட்டமைப்பு முழுவதிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு ரயில்வே அமைச்சர் திரு பியூஸ் கோயல் ரயில்வே வாரியத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார் பொதுப் போக்குவரத்து வாகனங்கள் பேருந்து நிலையங்களை சுத்தமாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது பல்வேறு துறைகளில் நாட்டின் சிறந்த யூனியன் பிரதேசமாக மேம்படுவதற்கான உள் வலிமை புதுச்சேரிக்கு இருப்பதால் அனைவரும் இணைந்து பாடுபட்டு இதை சாதிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுநர் டாக்டர்

புதுச்சேரி அரசு நிர்வாகத்தின் அன்றாட செயல்பாடுகளில் தலையிடும் அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கு இருப்பதாக இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பு குறித்து கருத்து கூறுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் சட்டமே பேசியிருப்பதாகவும் நீதிமன்றத் தீர்ப்பை எழுத்திலும் உணர்விலும் அனைவரும் முழுமையாக மதித்து மக்களின் நலனுக்காக நேர்மை மற்றும் திறமையுடன் மாநில ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்றும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் சட்டரீதியில் புதுச்சேரி மக்களின் நலனுக்கு தொடர்ந்து சேவையாற்ற துணைநிலை ஆளுநர் அலுவலகமும் ராஜ்நிவாஸ் குழுவினரும் உறுதி பூண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என நேற்று மகளிர் தின விழாவில் முக்கிய உரையாற்றிய ஒருவர் வலியுறுத்தியதை சுட்டிக் காட்டி இன்று வாட்ஸ் ஆப்பில் வெளியிட்டுள்ள செய்தியில் புதுச்சேரி அமைச்சரவையில் இருந்து ஆண்கள் எவரேனும் விலகிக் கொண்டு பெண்களுக்கு வழிவிடுவார்களா என வினவினார் நேற்றைய விழாவில் பேசியவர்கள் பல குறைகளை சுட்டிக்காட்டிய போதிலும் தம்மை பொறுத்த வரை உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் போட்டியிடுவதை வலியுறுத்தும் வாய்ப்பாகவே இவ்விழா அமைந்ததாக டாக்டர் கிரண்பேடி மேலும் குறிப்பிட்டார் மத்திய பிரதேசத்தில் ஜனநாயக படுகொலை நடப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று இதுதொடர்பாக டிவிட்டரில் செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் பிஜேபி கர்நாடகத்தில் பின்பற்றிய அதே உத்திகளை மத்திய பிரதேசத்திலும் அரங்கேற்றுவதாக கூறினார் பிஜேபி வீசிய வலையில் திரு ஜோதிராதித்யா சிந்தியா சிக்கி விட்டதாகவும் இது இமாலய தவறு என்பதை விரைவிலேயே அவர் உணருவார் என்றும் திரு நாராயணசாமி கூறினார் பிஜேபி திரு சிந்தியாவை நன்கு பயன்படுத்தி கொண்ட பின்னர் தூக்கி எறிந்து விடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் திரு கமல்நாத் பெரும்பான்மை வலுவை நிருபிப்பார் என்றும் திரு நாராயணசாமி நம்பிக்கை வெளியிட்டார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி அரசு நிர்வாகத்தின் அன்றாட செயல்பாடுகளில் தலையிடும் உரிமை துணைநிலை ஆளுநருக்கு உண்டு என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து இருப்பதால் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டத்திற்கு உட்பட்டதே என்றாலும் ஜனநாயக நெறிகளுக்கு எதிரானது என்றும் இனி வருங்காலத்தில் புதுச்சேரியில் அமையக் கூடிய அரசுகள் பல்லில்லாத பாம்பாகவே செயல்பட முடியும் என்றும் திரு அன்பழகன் குறிப்பிட்டார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதே புதுச்சேரியின் உரிமைகளை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கொரோனோ வைரஸ் பரவாமல் தடுக்க மக்கள் கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் என்றும் இருமல் அல்லது தும்மல் வந்தால் மூக்கு மற்றும் வாயை கைக்குட்டையால் மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது கழுவாத கைகளால் கண் மூக்கு மற்றும் வாயை தொடக் கூடாது என்றும் ஒரே இடத்தில் பலர் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் இருமல் அல்லது மூச்சு திணறல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் இத்தகைய நபர்கள் மற்றவர்களுடன் பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய மூத்த தலைவர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா இன்று பாரதிய ஜனதாவில் சேர்ந்துள்ளார் மக்களவைத் தலைவர் திரு

க்களின் இடைநீக்கத்தை விலக்கிக் கொண்டுள்ளார்

புதுச்சேரியில் அனைத்து தரப்பினரும் இணைந்து நாட்டின் சிறந்த யூனியன் பிரதேசமாக மேம்படுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்